உறுதிபடதெரிவித்துள்ளது

புலனாய்வு குழு விசாரணைக்குஅம்மாநிலமுதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

இனப்படுகொலையைதடுக்கஅவசரநடவடிக்கைகளைஎடுக்குமாறுஅந்நாட்டுஅரசுக்குஹேக் சர்வதேசநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான்தவறானதகவல்களைபரப்பிவருவதாககுற்றம்சாட்டினார் பாகிஸ்தானின் செயல்பாடுகளின் அடிப்படையிலேயேபேச்சுவார்த்தைநடைபெறும் என்றும் திருரவீஷ்குமார் குறிப்பிட்டாா்

தீவிரவாதத்தைகைவிட்டுமக்களோடு இணைபவர்களைவரவேற்பதாககூறியமுதலமைச்சர் திருசோனோவால் நாட்டின் நிர்மாணப்பணியில் பங்கேற்குமாறுஅழைப்பு விடுத்தார்

அகில இந்தியவானொலிசெய்திப்பிரிவுக்குபேட்டியளித்தஅசாம் காவல் துறைத் தலைவர் திருபாஸ்கர் ஜோதிமகந்தா பெருமளவில் தீவிரவாதிகள் சரணடைந்திருப்பதுஒருவரலாற்றுநிகழ்வு என்றும் அமைதிகானநடவடிக்கைகளைமுன்னெடுத்துச் செல்வதற்குவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் கூறினார் மேலும் தீவிரவாதக் குழுக்களைசேர்ந்தவர்கள் சரணடைவார்கள் என்றுஎதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

குழந்தைகளுக்கானபிரதமரின் தேசியவிருதுபெற்றவர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைகலந்துரையாடுகிறார்

பிரதம் மக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கிபாத் நிகழ்ச்சிவரும் ஞாயிற்றுக்கிழமைமாலை ஆறு மணிக்குஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் குடியரசுதினவிழாகொண்டாட்டங்களுக்கானஏற்பாடுகள் தில்லியில் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன

இதற்கானஒத்திகைஅணிவகுப்பு இன்றுகாலைநடைபெற்றது

குடியரசுதினநிகழ்ச்சியையொட்டிதில்லியில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சென்னைதரமணியில் தமிழகதொழில்துறையும் டி எல் எப் நிறுவனமும் இணைந்துஉருவாக்கஉள்ளதகவல் தொழில்நுட்பவளாகத்திற்குமுதலமைச்ச் இன்றுஅடிக்கல் நாட்டிபேசினார் தமிழகம் புதியவளர்ச்சியைகண்டுவருவதாகவும் மற்றமாநிவங்களுக்குமுன்னோடியாகதிகழ்வதாகவும் அவர் கூறினார்

தமிழ்நாட்டில்தான் அதிகபடியானசிறப்பு பொருளாதாரமண்டலங்கள் செயல்பட்டுவருவதாகமுதலமைச்சர் தெரிவித்தாா்

ககாதாரத்துறைஅமைச்சர் திருஅப்துல்லாஅமின் நன்றிதெரிவித்துஅந்நாட்டின் சார்பில் சான்றிதழ் மாலத்தீவு ஒன்றை இந்திய தூதர் திரு சஞ்சய் கதிரிடம் அளித்துள்ளார் இக்கட்டானசூழ்நிலையில் இந்தியாநட்புனர்வுடன் இந்தஉதவியை அளித்துள்ளதாககுறிப்பிட்டுள்ளார்

இந்நோய் பெரியஅளவில் பரவுவதைதடுக்கும் நோக்கிலேயே அதற்கானதடுப்பூசியை போடுவதற்கு அந்நாடுஏற்பாடுசெய்துள்ளது அன்டைநாட்டுக்குமுன்னுரிமைஎன்ற இந்தியாவின் கொள்கைஅடிப்படையில் மாலத்தீவுக்குஉடனடியாக இந்தஉதவியை இந்தியாசெய்யமுன்வந்ததாகமாலத்தீவிலுள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மிபான்மரில் ரோஹிங்கியாக்களின் இனப்படுகொலையைதடுக்க அவசரநடவடிக்கைகளைஎடுக்குமாறுஅற்நாட்டுக்குஹேக் சர்வதேசநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சர்வதேசநீதிமன்றத்தின் தலைமைநீதிபதிஅப்துல்காவிஅகமது யூசுப் மியான்மருக்குஎதிரானகுற்றச்சாட்டுக்களில் முகாந்திரம் இருப்பதாககூறினார்

இந்தவைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்குதேவையானநடவடிக்கையைஅந்நாட்டுஅரசுமேற்கொண்டுவருகிறது

தில்லி மும்பை சென்னை கொச்சி ஐதாரபாத் பெங்களுரு கொல்கத்தாஆகியவிமானநிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன